ஈடுபட்டவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

எதிர்கட்சிகள் இன்று வெளிநடப்பு செய்தன

துக்கு தண்டனையை நிறைவேற்ற தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி பட்டம் வென்றார்

இனி விரிவான செய்கிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான பொது விவாத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர் எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த முதலமைச்சர் தேர்வாணையம் என்பது தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்றும் அதில் அரசு தலையிடாது என்றும் கூறினார் தற்போது இரண்டு மையங்களில் மட்டுமே முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இத்தகவலை தெரிவித்த அவர்

அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுனதார நிலையங்களில் பெண்களுக்கு வலியற்ற சுகப்பிரசவம் நடைபெறுவதற்காக யோகா மற்றும் இயற்கை உடற்பயிற்சிகள் கற்றுத்தரப்படுவதாக திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இன்று வெளிநடப்பு செய்தன கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சட்டமன்ற னங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு கே ஆர் ராமசாமி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு முகமது அபுபக்கர் மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுள் அன்சாரி ஆகியோர் சென்னை வண்ணாரப்பட்டையில் நடைபெற்ற போராட்டம் சம்மந்தமான பிரச்சினையை எழுப்பினர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் அதுபற்றி விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அளித்த பதிலில் தாய்களுக்கு திருப்தி இல்லை என்று கூறி வெளிநடப்பில் ஈடுபட்டனர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் கடந்த சட்டப்பேரவை தொடரிலேயே இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி கோரிக்கை விடுத்ததாகவும் பேரவைத் தலைவர் திரு தனபால் அதனை நிராகரித்ததாகவும் கூழினார் தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் முகையூர் சாவித்ரி பத்மநாபபுரம் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் மறைவுக்கு இன்று பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அதிக அளவிற்கு இரத்த தாளம் வழங்கி இந்திய அளவில் சாதனை புரிந்த வடசென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்த ராஜசேகரன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானமும் கொண்டுவரப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வெளியான சில தகவல்கள்

தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரம் உயரத்துவதற்கு அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அளமச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் உயர்த்த ஒரு லட்சம் ரூபாயும் உயர்நிலைப்பள்ளிகளை மேல்நிலைப்பள்ளிகளாக தரம் உயர்த்திட இரண்டு லட்சம் ரூபாயும் கட்டணமாக பெறப்படுகிறது தென்காசி நனராட்சி பகுதியில் பாதாள சாக்கடைத் திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இல்லாததால் இதற்கு மாற்றாக கசடு கழிவு மேலாண்மைத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி தெரிவித்தார் தமிழகத்தில் அனைத்து கிராம அலுவலகங்களிலும் ஈ சேவை மையங்கள் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று வருவாய் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவுப்பெற்றதையொட்டி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட முத்திரைப்பதித்த மூன்றாண்டு முதலிடமே அதற்கு சான்று என்ற தலைப்பிலான சாதனை மலர் இன்று வெளியிடப்பட்டது

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சுப்பயா திரு பொங்கியப்பன் ஆகியோர் கொன்ட அமர்வு முறைகேடுகளால் மாணவர்களின் எதிர்னலம் பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டனர்

விவசாயிகள் மண் வளத்தை கண்டறிவதற்கும் அவ்வப்போது மண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கும் உதவும் மண் வள அட்டையை மத்திய அரசு வழங்கி வருகிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஈரோடு மற்றும் மாவட்டங்களில் மண்வள அட்டை மூலம் பயன்பெற்ற விவசாயிகள் தங்களது நிலத்தின் தரம் குறித்து அறிவதற்கு இந்த அட்டை பெரிதும் உதவுவதாக கூறினர்

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய துத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் பல்லயிர் பூங்கா ஒன்று இம்மாவட்டத்தில் அமக்கப்படும் என்றார்

பாகிஸ்தான் பயனத்தின் போது ஜம்மு கஷ்மீர் குறித்து துருக்கி அதிபர் திரு எர்டோகன் கூறிய கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாக வெளியுறவுத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் அதிபரின் இத்தகைய கருத்து நாடுகளுக்கு இடையே உள்ள நட்புறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றார்

முதலமச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ஆட்சியர் திரு பிரபாகர் இன்று தொடங்கி வைத்தார்